பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை ஜி எஸ் டி வரம்பிற்குள் கொண்டுவரும் உத்தேசம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தெரிவித்தார் தஞ்சை மற்றும் குண்டலியில் உள்ள தேசிய அளவிவான உணவு தொழில்நுட்பக் கல்விக் கழகங்களுக்கான மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது

இந்தியா இங்கிவாந்துக்கு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பன்னாட்டு உறவுகள் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் கடந்த ஆறு ஆண்டுகளில் தன்னிகரற்ற ஆற்றல் மிக்கப் பணியை செய்ததால்தான் உலக அளவில் இந்தியா இன்று உயர்ந்து நிற்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

உலக நாடுகளுடன் இந்தியா சுமூகமான உறவை கொண்டிருந்த காரணத்தால்தான் அவரவர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான ஒத்துழைப்பு கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்

தாங்கள் பணியாற்றி வந்த இடங்களுக்கு செல்வதற்கான முயற்சிகளை இந்தியர்கள் எடுத்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் கூறினார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்குத் தேவையான உதவிகளை செய்வதற்கு வெளியுறவுத்துறை மூலம் அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெளிநாடுகளில் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பணியாற்றி வரும் இந்தியர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என அந்நாடுகளை இந்தியா வலியுறுத்திக் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் மக்களவையில் கூறினார்

எண்ணெய் பெட்ரோல் டீசல் விமானங்களுக்கான எரிபொருள் இயற்கை எரிவாயு கச்சா ஆகியவற்றை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் கொண்டுவரும் உத்தேசம் இல்லை என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று எழுத்து மூலம் பதிலளித்த அவர் இவற்றை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்புக்குள் சேர்க்க ஜி எஸ் டி குழுமம் பரிந்துரை எதையும் செய்யவில்லை என்று கூறியுள்ளார் பெட்ரோலியப் பொருட்களை ஜி எஸ் டி வரம்புக்குள் கொண்டு வருவதால் ஏற்படும் வருவாய் தாக்கம் உள்ளிட்டவை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் இது பற்றி பரிசீலிக்கலாம் என்று குழு தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார்

மாநிலங்களவையில் இன்று இதுதொடர்பாக எழுத்துப் பூர்வமான பதிலை அளித்த நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இதைத் தெரிவித்துள்ளார் தேசிய உணவு தொழில்நுட்பக் கல்விக் கழகம் தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது உணவு தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவையாக உள்ளதால் இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் உள்ள இந்திய உணவுப் படுத்தப்படுத்துதல் தொழில்நுட்பக் கல்விக் கழகம் குண்டலியில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பக் கல்விக் கழகம் ஆகிய நிறுவனங்கள் இந்தத் துறைகளில் உயர்கல்வி அளிக்கவும் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளவும் இந்த மசோதா வகை செய்கிறது மாநிலங்களவையில் இம்மகோதாவை தாக்கல் செய்து பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் இந்த இரண்டு தேசிய நிறுவனங்களுக்கும் அங்கீகாரம் அளிப்பதன் மூவம் இதில் படிக்கும் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் வழிவகுப்பதாகத் தெரிவித்தார் இந்த இரண்டு கல்வி நிறுவனங்களிலும் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும் என்றும் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறினார் இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் உறுப்பினர் திரு அசோக் பாஜ்பாய் பேசும்போது உணவுப் பதப்படுத்துதல் துறையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா ராஷ்ட்டிரீய ஜனதாதள் லின் திரு மனோஜ் ஜா உள்ளிட்டோரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர்

மாநிலங்களவையில் இதைத் தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் பத்திரிகையாளர் நலத் திட்டத்தின்கீழ் பல்வேறு உதவிகளை அரசு அவர்களுக்கு செய்து வருவதாகவும் கூறினார்

மாணவர்களிடம் மன அழுத்தம் இல்லாத சூழலை உருவாக்க பிரதம் திரு நரேந்திரமோடி இத்தகைய நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார் இம்மாதம் காணொலி காட்சி மூலம் நடைபெறவிருப்பது நான்காவது நிகழ்ச்சியாகும் இதற்கு பதிவு செய்ய நேற்று கடைசி நாளாகும் செய்தவர்களில் இரண்டாயிரம் பள்ளி மாணவர்கள் பதிவு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் இவர்கள் தங்களின் மாநில மற்றும் யுனியன் பிரதேச தலைநகரங்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் இவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழும் தேர்வு குறித்த விவாத விவரங்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு ஒன்றும் வழங்கப்படும் பிரபல கதகளி நாட்டியக் கலைஞர் செம்மஞ்சேரி குஞ்ஞிராமன் நாயர் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் கதகளி நாட்டியக் கலையின் தந்தையாக விளங்கிய குரு செம்மஞ்சேரி குஞ்ஞிராமன் நாயரின் மறைவு மிகுந்த வருத்தத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கவாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்து சரித்தர ஏடுகளில் பதிவிட்டவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் குரு செம்மஞ்சேரி குஞ்ஞிராமன் உருவாக்கித் தந்துள்ள திறமைமிக்க நாட்டிய வாரிசுகள் அவருடைய கலையை பன்நெடுங்காலம் கொண்டு செல்வார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் மேற்குவங்கம் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நாளான்று ஒரு வாக்குச்சாவடிக்கு ஆயிரம் வாக்காளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வாக்குச்சாவடிகளில் தனிநபர் இடைவெளியை பின்பற்றி வாக்களிக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் மற்றும் கையுறைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப் பேரவைத் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றது

மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிஜேபி யின் மகளிர் அணி தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமலஹாசன் ஆகியோரும் தாங்கள் போட்டியிடும் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தனா்

இந்தியா இங்கிலாந்துக்கு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திரமோடி மைதானத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி நாளை இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன